புலிகளைபாதுகாக்கவும் பேணவும் அரசுஅனைத்துநடவடிக்கைகளையும் எடுத்துவருகிறதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறாா

இடஒதுக்கீட்டுக்குஎதிரனாமனுவைஉச்சநீதிமன்றம் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக் கொள்கிறது

ஏழு பேர் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர்

இதில் திருளடியூரப்பாமுன்மொழிந்ததீர்மானம் வெற்றிபெற்றதாகசபாநாயகள் திருரமேஷ்குமார் அறிவித்தார்

தமதுஅரசுபழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடாதுஎன்றும் மறப்போம் மன்னிப்போம் கொள்கையில் நம்பிக்கைக் கொண்டதுஎன்றும் அவர் கூறினார்

அவையில் பேசியகாங்கிரஸ் தலைவர் திருசித்தராமையா திருளடியூரப்பாதலைமையிலானஅரசு அரசியல் சுட்டத்திற்கு புறம்பானதுஎன்றார்

உலகம் முழுவதும் புலிகள் பாதுகாப்புதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது புலிகள் இனத்தைபாதுகாப்பது அவற்றின் தங்கும் இடங்களைபேஹவது இதன் நோக்கமாகும்

மூவாயிரம் புலிகளைபேனுவதன் மூவம் இந்தசிறப்பைநம் நாடுஅடைந்திருப்பதாக புதுதில்லியில் இன்றுநடைபெற்றஉலக புலிகள் தினநிகழ்ச்சியில் பிரதமர் தெரிவித்தார்

இந்தசாதனையைநிகழ்த்துவதில் தொடர்புடைய அனைவருக்கும் பாராட்டுதெரிவித்தபிரதமர் வன வளமும் பாதுகாக்கப்பட்டபகுதிகள் பரப்பும் கடந்தஐந்துஆண்டுகளில் அதிகரித்துள்ளதுஎன்றார் சமன்பாடுள்ளநிலையில் வளர்ச்சித் திட்டங்களையும் இயற்கைசூழலையும் பேண முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களுக்குமேலும் அதிகமானவீடுகளைக் கட்டவும் பிராணிகளுக்குதரமான தங்கும் இடத்தைஏற்படுத்தித் தரவும் இந்தியாதிட்டமிட்டுள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

தேசியஅளவில் நடத்தப்படும் இந்தகணக்கெடுப்புக்கானகளப்பணிகள் மற்றமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தொடங்கும் இந்தகணக்கெடுப்பின் மூலம் தெரியவரும் தகவல்கள் மற்றும் புள்ளிவிவரங்களைக்கொண்டு சமூகப் பொருளாதாரமற்றும் வளர்ச்சித் திட்டங்களைமத்திய மாநிலஅரசுகள் மேலும்திறம்பட்டமுறையில் செயல்படுத்த முடியும் எனஅரசுதெரிவித்துள்ளது

மராட்டாசமுதாயத்திற்குவழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு

இதைத் எதிர்த்துஉச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது

தெற்குஆப்பிரிக்கநாடானமொசாம்பிக்கிற்கு முன்றுநாள் அரசுமுறையணமாகநேற்றுஅவர் சென்றடைந்தார் மப்புட்டோநகரில் உள்ளமொசாம்பிக் நாட்டின் ரானுவதலைமையகத்திற்குநேற்றுமாலைசென்றுஅவர் பார்வையிட்டார் பின்னர் டுவிட்டரில் அவர் வெளியிட்டபதிவில் தொடர்ச்சிபானநட்புறவிள் மூலம் பல்வேறுதொழில்களிலும் மொசாம்பிக்குடன் ஒத்துழைப்பைமேம்படுத்த இந்தியாவிரும்புவதாககூறியுள்ளார் தமதுபயணத்தின்போது மொசாம்பிக் அதிபர் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் வெளியுறவு அமைச்சர் உள்துறைஅமைச்சர் உள்ளிட்டோரைசந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்துதிரு ராஜ்நாத் சிங் பேச்சுநடத்தவுள்ளார்

மகளிருக்குஅதிகாரம் அளித்தல் மற்றும் அவர்களுக்கானமேம்பாட்டுத் திட்டங்களைநடைமுறைப்படுத்தஅரகமுக்கியத்துவம் அளித்துவருகிறதுஎன்றுமத்தியமகளிர் மற்றும் குழந்தைகள் நலமேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதிதேபஸ்ரீ சௌத்ரிகூறியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்தகொண்டுபேசியஅவா் தெலங்கானாமாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுவரும் மகளிருக்கானவளா்ச்சித் திட்டங்கள் திருப்தியளிப்பதாககூறினாா் இதேபோல இதரமாநிலங்களும் தெலங்கானாவைபின்பற்றவேண்டும் எனஅவர் கேட்டுக்கொண்டார் ஒருங்கிணைந்தகுழந்தைகள் மேம்பாட்டுதிட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தஆய்வுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் இதில் தெலங்கானாமாநிலமகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருமதிமல்லாரெட்டி அரசுமுதன்மைச் செயலாளர் திரு ஜெகதீஸ்வரராவ் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் முன்னாள் மத்தியஅமைச்சர் ஜெய்பால் ரெட்டியின் இறுதிச்சடங்கு அரசுமரியாதையுடன் ஹைதராபாதில் இன்றுநடைபெறுகிறது மாநிலகாங்கிரஸ் தலைமைஅலுவலகமானகாந்திபவனில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகஅவரதுஉடல் வைக்கப்பட்டுபின்னர் இறுதிச்சடங்கு நடைபெறம் என்றுகாங்கிரஸ் கட்சிதெரிவித்துள்ளது

ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலுக்கு இந்தியாகண்டனம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தஅப்பாவிமக்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மியான்மரிலிருந்துவெளியேறி பங்களாதேஷ் முகாம்களில் தங்கியுள்ளரொஹிங்கியர்களைமியான்மர் வெளியுறவுத்துறைசெயலர் திரு யு மின்துதலைமயிலான குழு சந்தித்துமியான்மருக்குதிரும்பும்படிகேட்டுக் கொண்டது இந்தகுழுவில் தென்கிழக்குஆசியநாடுகளின் பிரதிநிதிகளும் இருந்தனர் முகாம்களில் தங்கியிருக்கும் ஹிந்து

பங்களாதேஷ் அதிகாரிகளுடனும் இப்பிரச்சினைகுறித்துவிவாதித்தாா்கள் மியான்மரில் உள்ளராக்கெயின் மாநிலத்திற்குதிரும்பவேண்டுமானால் தங்களுக்குகுடியுரிமையும் பாதுகாப்பும் வேண்டுமென்றுரொஹிங்கியபிரதிநிதிகள் நிபந்தனைவிதித்ததாக பங்களாதேஷ் அகதிகள் மறுவாழ்வு ஆணையர் திருமொகமதுஅப்துல் கலாம் தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் நடைபெற்றசர்வதேசகுத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் மேரிகோம் உட்பட ஏழு பேர் தங்கப்பதக்கம் வென்றனர்